வாக்குப்பதிவுக்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன

என்று மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது

அமெரிக்க அதிபா் தோ்தல் நாளை நடைபெற உள்ள நிலையில் அதிபா் திரு

ஜனநாயக கட்சி வேட்பாளர் திரு ஜோ பிடனும் நேற்று இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் தீவிரமாக ஈடுபட்டனர்

அணியை எதிர்கொள்கிறது

இதற்கான பிரச்சாரம் நேற்று மாலையுடன் நிறைவடைந்தது

ஸ்ரீநிவாசா தெரிவித்துள்ளார் வாக்குப்பதிவை சுமூகமாக நடத்த விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

நாளை தேர்தல் நஎடபெறும் தொகுதிகளில் தேசிய ஜனநாயகக் கூட்டணியில் பி ஜேபி

மத்திய நீா்வளத் துறை அமைச்சா் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தலைமையில் மாநில நீா்வளத்துறை அமைச்சள்கள் பங்கேற்கும் காணொலிக் காட்சி வாயிலான மாநாடு நாளை நடைபெறவுள்ளது

நாட்டில் உள்ள அனைத்து குடியிருப்புகளுக்கும் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பை வழங்க வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது

தில்லியில் தொடர்ந்து மூன்றாவது நாளாக இன்றும் காற்றின் தரம் மிக மோசமாக காணப்பட்டது என்று மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது

மாசுகட்டுப்பாட்டு விதிகளை மீறுவோர் தொடர்பாக இந்த செயலியின் மூலம் மக்கள் புகாக்களை அளிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதை அறிமுகம் செய்து பேசிய தில்லி முதலமைச்சர் திரு

அந்த மாநிலத்தில் திரு ஜோதிர் ஆதித்யா சிந்தியாவுக்கு ஆதரவாக காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினா்கள் பதவி விலகியதை அடுத்து இந்த தொகுதிகளுக்கு இடைத்தோதல் அறிவிக்கப்பட்டுள்ளது

இமாச்சலப்பிரதேசத்தில் ஒன்பது முதல் பன்ளிரெண்டாம் வகுப்பு மாணவா்களுக்கான நேரடி வகுப்புகள் இன்று முதல் தொடங்கப்பட்டுள்ளன

இதேபோல் அசாம் மாநிலத்திலும் மேல்நிலை பள்ளி மற்றும் உயர்கல்வி நிறுவனங்கள் இன்று முதல் மீண்டும் செயல்பட தொடங்கியுள்ளன இத்தொடர்பாக மாநில கல்வி துறையின் முதன்மைச் செயலாளர் திரு கல்யாண் சக்கரவர்த்தி வெளிபிட்டுள்ள அறிக்கையில் விரிவாள நோய்த்தடுப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுடன் வகுப்புகள் நடைபெறம் என்று கூறியுள்ளார் மாணவர்கள் பெற்றோர்கள் விருப்பத்தின்பேரில் கல்வி நிறுவனங்களுக்கு வரலாம் என்றும் வருகைப்பதிவு கட்டாயமில்லை என்றும் அவர் கூறியுள்ளார் இணையதளம் வாயிலான வகுப்புகள் தொடர்ந்து நடைபெறும் என்றும் அசாம் அரசு தெரிவித்துள்ளது அமெரிக்க அதிபர் தேர்தல் நாளை நடைபெற உள்ள நிலையில் அதிபர் திரு டொனால்ட் டிரம்பும் கட்சி ஜனநாயக வேட்பாளா் திரு ஜோ பிடனும் நேற்று இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் தீவிரமாக ஈடுபட்டனர்

டொனால்ட் டிரம்ப் தம்மை மக்கள் வெற்றிபெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர் திரு ஜோபிடன் வெற்றி பெற்றால் அவர் மிகப்பெரிய குழப்பங்களை ஏற்படுத்திவிடுவார் என்றார் ஜனநாயக கட்சி வேட்பாளர் திரு ஜோபிடன் ஃபிலடெல்பியாவில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் பேசியபோது திரு டொனால்ட் டிரம்ப் ஆட்சியில் நிறவெறித்தாக்குதல் அதிகித்துவிட்டதாக குற்றம் சாட்டினார்

தமிழகத்தில்கள்ளியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதநகர் மதுரை தேளிதிண்டுக்கல் கோவை ஆகிய மாவட்டங்களுக்குட்பட்ட சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை டெய்யக்கூடும் என்று சென்ளை வாளிலை ஆய்வுமையம் தெரிவித்துள்ளது

ஐ பி எல் கிரிக்கெட போட்டியில் இன்று அபுதாபியில் நடைபெறும் ஆட்டத்தில் தில்லி அணி பெங்களுர் அணியை எதிர்கொள்கிறது முன்னதாக நேற்று அபுதாபியில் நடைபெற்ற போட்டியில் சென்னை அணி ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வீழ்த்தியது